பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார்

அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஐஐடி நுழழவுத்தேர்வுக்காள பயிற்சி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார்

கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு உதயகுமார் எச்சரித்துள்ளார்

செந்தில்குமார் பாந்தியா மற்றும் ராவத் தங்களது இணைகளுடன் காலிறதிக்கு முன்னேறியுள்ளனர் ஏஸ்ழ மாணவர்களின் நலனை கருத்தில்கொண்டு மருத்துவப்படிப்பு மாணவர்சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை சதவீதம் முன்னுரிஸ் வழங்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் மருத்துவப்படிப்பு மாணவர்சேர்க்கைக்கான கலந்தாய்வில் அரசுபள்ளி மாணவர்களுக்கு இன்று சென்னையில் ஆணைகளை வழங்கி பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

ஏழை மக்கள் நலனுக்காக அவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில் மினி கிளினிக்குகள் தொடங்கப்படவுள்ளதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஐஐடி நுழைவுத்தேர்வுக்னன இலவச பயிற்சி அளிப்பது குறித்து அரசு பரிசீலித்து வருவதாகவும் அவர் கூறினார் இது தொடர்பாக தில்லியை சேர்ந்த நிபுணர்குழுவுடன் வரும் திங்கட்கிழமை ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் திரு செங்கோட்டையன் தெரிவித்தார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

அரியர் தேர்வு ரத்தை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகளோடு இந்த வழக்கும் நாளை மறுநாள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது கால்நடை மருத்துவப்படிப்புக்கான தரவரிசை பட்டியலை அத்துறைக்கான அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் இன்று வெளியிட்டார் சென்னையில் வெளியிட்ட பின்னர் இதனை செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கலந்தாய்வுக்கான தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்றார்

சர்வதேச குழந்தைகள் தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி அன்றையதினம் ஒருமணி நேரம் மின்னு சாதனங்களை பயன்படுத்தாமல் குடும்பத்தினர் குழந்தைகளுடன் குடும்பத்துடன் செலவிடவேண்டும் என்று தளியார் தொண்டுநிறுவனம் ஒன்று வேண்டுகோள் விடுத்துள்ளது பள்ளிக்கல்வித்துறையின் இயக்குநர் திரு கண்ணப்பனும் இதனை வலியுறுத்தி பள்ளிகளுக்கு ஷதம் எழுதியுள்ளார்